அறிவிக்கப்பட்டுள்ளன

வேளாண் சந்தையுடன் இணைக்கப்பட உள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது

ருபாய் நிதிஒதுக்கீடு செய்துள்ளதாக முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி கூறியுள்ளார்

இன்று தொடங்குகின்றன

இனி விரிவான செய்திகள் ஜம்மு காஷ்மீரில் கடந்த சில நாட்களாக பெய்து வரும் பலத்த மழை காரணமாக ஜீலம் ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது இதன் காரணமாக மத்திய மற்றும் தெற்கு காஷ்மீர் பகுதிகள் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டவையாக அறிவிக்கப்பட்டுள்ளன இப்பகுதிகளில் உள்ள பள்ளிகளுக்கு இன்று விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது

மழையின் தாக்கம் படிப்படியாக குறையும் என்று வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது

நேற்று புதுதில்லியில் உள்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத்சிங் தலைமயில் நடைபெற்ற உயர்நிலைக் குழு கூட்டத்தில் இதற்கான முடிவு மேற்கொள்ளப்பட்டது தேசிய பேரிடர் நிவாரண நிதியத்திலிருந்து இந்தத் தொகை விடுவிக்கப்பட உள்ளதாக மத்திய அரசின் செய்திக் குறிப்பு தெரிவிக்கிறது

வெள்ளம் மற்றும் நிலச்சரிவு பாதிப்பிற்காக இந்த இரு மாநிலங்களுக்கும் இந்த தொகை வழங்கப்பட்டுள்ளது

புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் இதனை தெரிவித்த வேளாண்துறை இணையமைச்சர் திரு கஜேந்திரசிப் ஷெகாவத் விவசாயிகளின் வருவாயை அதிகரிக்கும் நோக்கில் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகத் தெரிவித்தார் மின்னனு சந்தையை பயன்படுத்தி விவசாயிகள் தங்களது விளைப்பொருட்களை நேரடியாக விற்பனை செய்யலாம் என்றும் அவர் கூறினார் அமெரிக்காவில் இருந்து இறக்குமதி செய்யப்படும் பொருட்களுக்கான வரியை கனடா உயர்த்தியுள்ளது இதுதொடர்பாக அமெரிக்கா மேற்கொண்ட நடவடிக்கைகளுக்கு பதிலடி கொடுக்கும் வகையில் கனடா அரசு இந்த நடவடிககையை மேற்கொண்டுள்ளது இந்த புதிய கட்டணங்கள் இன்று முதல் செயல்பாட்டுக்கு வந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது

தங்கள் நாட்டில் இருந்து அமெரிக்காவிற்கு ஏற்றுமதி செய்யப்படும் பொருட்களுக்கு அந்நாட்டு அரசு கூடுதல் கட்டணங்களை விதித்ததன் காரணமாக இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக கனடா கூறியுள்ளது ரஷ்ய அதிபருடனான பேச்சுகளின் போது சிரியா உக்ரைன் உள்ளிட்ட சர்வதேச பிரக்சனைகள் குறித்து விவாதிக்கப்பட உள்ளதாக அமெிக்க அதிபர் திரு டொனால்ட் டிரம்ப் கூறியுள்ளார் வாஷிங்டனில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் அமைதிக்கு முக்கியம் கொடுக்கும் வகையில் இந்த பேச்சுவார்த்தை நடைபெறும் என்று தெரிவித்தார் பாதுகாப்பு தளவாடங்களுக்காக செலவிடப்படும் பணத்தை குறைப்பது குறித்தும் ஆவோசனை நடத்த உள்ளதாக கூறினார்

உலக வர்த்தக அமைப்பில் இருந்து அமெரிக்காவை விலக்கிக்கொள்ள முடிவு செய்திருப்பதாக வெளியான செய்தியை அந்நாட்டு அதிபர் திரு டொனால்ட் டிரம்ப் மறுத்துள்ளார் இருப்பினும் இந்த அமைப்பு அமெரிக்காவை முறையாக நடத்தவில்லை என்றும் அவர் கெரிவித்தார் அமெரிக்காவிற்கு உரிய அங்கீகாரத்தை சா்வதேச வாத்தக அமைப்பு வழங்க வேண்டும் என்றும் திரு டொனால்ட் டிரம்ப் வலியுறுத்தினாா் முதலாவது சர்வதேச நாடாளுமன்ற தினம் இன்று கடைப்பிடிக்கப்படுகிறது ஜனநாயகத்தின் முக்கிய தூணாக விளங்கும் நாடாளுமன்றத்தின் பங்களிப்பு குறித்து எடுத்துரைக்கும் வகையில் இந்த தினம் கடைப்பிடிக்கப்படுகிறது

பொதுசபைக் கூட்டத்தில் இதற்கான தீர்மானம் கடந்த ஆண்டு மே மாதம் நிறைவேற்றப்பட்டது இந்த தினத்தையொட்டி ஐநா பொதுச் செயலர் திரு

எடப்பாடி பழனிசாமி கூறியுள்ளார் இன்று சேலம் விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார்

வேலைவாய்ப்பை உருவாக்குவதற்கு சாலை கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்துவது அவசியம் என்றும் அவர் கூறினார் நாட்டின் இரண்டாவது பசுமைவழிச்சாலை திட்டம் தமிழகத்திற்கு கிடைத்ததை பொறுத்துக்கொள்ள முடியாமல் அரசியல் காழ்ப்புணா்ச்சி காரணமாக சேலம் சென்னை இடையேயான பசுமைவழிச்சாலை திட்டத்திற்கு எதிர்ப்பு தெரிவிப்பதாக கூறினார் எந்தவொரு தனிநபருக்காகவும் இந்த திட்டம் செயல்படுத்தப்படவில்லை என்றும் அவர் திட்டவட்டமாக தெரிவித்தார் தமிழகத்தின் வளர்ச்சிக்காகத்தான் ஷட்டுமொத்த இந்த திட்டம் செயல்படுத்தப்படுவதாகவும் அவர் கூறினார் இந்த திட்டம் காரணமாக ஈரோடு கருர் கோவை உள்ளிட்ட மாவட்டங்களில் தொழில்வளம் பெருகும் என்றும் அவர் கூறினார் கேரளாவிற்கு இணைப்பு சாலையாக இந்த சாலை அமையும் என்றும் முதலமைச்சா் குறிப்பிட்டாா்

இவற்றை கருத்தில்கொண்டுதான் இந்த திட்டம் செயல்படுத்தப்பட உள்ளதாகவும் அவர் தெரிவித்தார்

சாலை விபத்துகளை முற்றிலும் தடுக்கும் வகையில் பசுமை வழிச்சாலை ஏற்படுத்தப்பட உள்ளதாகவும் அவர் தெரிவித்தார் நவீன தொழில்நுட்பத்துடன் கூடிய சாலையாக இது அமைக்கப்டுவதால் வளர்ச்சிக்கேற்ற வகையில் இதனை விரிவாக்கம் செய்ய முடியும் என்றும் முதலமைச்சர் கூறினார் பசுமை வழிச்சாலை திட்டம் மத்திய அரசின் திட்டம் என்றும் இதற்கு தேவையான நிலத்தை கையகப்படுத்தி தருவது மட்டுமே மாநில அரசின் பங்களிப்பு என்று அவர் கூறினார் இந்த திட்டத்திற்காக கையகப்படுத்தப்படும் நிலங்களுக்கு உரிய இழப்பீடு பெற்றுத் தரப்படும் என்றும் திரு

வாரணாசி காத்மண்டு இடையே நேரடி விமானப் போக்குவரத்தை உத்தரப்பிரதேச முதலமைச்சர் திரு யோகி ஆதித்யநாத் தொடங்கி வைத்தாா்

வாரந்தோறம் திங்கள் மற்றம் வெள்ளிக்கிழமைகளில் இந்த சேவை நடைபெறம் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது

இந்திய நேரடிப்படி இரவு ஏழரை மணிக்கு நடைபெற உள்ள ஆட்டத்தில் அர்ஜென்டினா பிரான்சை எதிர்கொள்கிறது

இப்போட்டியில் இன்று முதல் புதிய பந்து அறிமுகப்படுத்தப்படும் என்றும் சா்வதேச கால்பந்து சம்மேளனம் அறிவித்துள்ளது